ஏற்படுத்தப்பட்டு வளர்ச்சிக்கு வித்திடப்படும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் திருப்பூரில் இன்றுமாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார்

மத்திய தொழிற்பாதுகாப்பு படைவீரர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அமைச்சர் திரு

ஹேமில்டனில் இந்தியாவிற்கு எதிரான மூன்றாவது இறுதி ட்வெண்ட் ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து முதலில் பேட் செய்கிறது

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

தூய்மையான ளிசக்தி பொருளாதார நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் பல்வேறு திட்டங்கள் தமது ஆட்சிக்காலத்தில் செயல்படுத்தப்பட்டு வருவதையும் பிரதமா பட்டியலிட்டார்

முதல் வண்ணாரப்பேட்டை வழித்தடத்தில் பயணியர் சேவையை தொடங்கி வைக்கிறார்

சென்னை துறைமுகத்திலிருந்து மணலி சுத்திகரிப்பு ஆலை வரையிலான புதிய கச்சா எண்ணெய் குழாய் பாதை எண்ணூர் தானியங்கி துறைமுகம் ஆகியவந்றையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் இந்நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் மத்திய அமைச்சர்கள் திரு

இராதாகிருஷ்ணன் திரு ஹர்தீப்சிங் புரி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொள்கின்றனர் கிரண் ரிஜுஜு நாட்டின் பாதுகாப்பில் மத்திய பாதுகாப்பு படை வீரர்களின் பங்களிப்பு மகத்தானது என மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு

ராக்கெட் ஏவுதளம் விமான நிலையம் நாடாளுமன்ற வளாகம் உள்ளிட்ட முக்கிய இடங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் இந்த தொழிற்பாதுகாப்பு படை வீரர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

உலக நாடுகள் அனைத்திற்கும் நீடித்த மற்றும் பாதுகாப்பான ளிசக்தி வினியோகம் தொடா்பான ஆய்வறிக்கைகள் இதில் தாக்கல் செய்யப்படுகின்றன

ராம்நாத் கோவிந்த் பிரதமா் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இளவேனிற்காலத்தை குறிக்கும் வகையில் வசந்த நவராத்திரியாக வடமாநிலங்களில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் இந்நன்னாள் அனைவரின் கல்வி அறிவை மேம்படுத்தி கற்றல் திறனை அதிகரிக்கும் நாளாக அமைய வேண்டும் என குடியரசுத்தலைவர் வாழ்த்தியுள்ளார்

தொடா்ந்து மூன்று நாட்களுக்கு பட்ஜெட் மீதான விவாதமும் இதனைத் தொடர்ந்து வரும் வியாழக்கிழமை இவ்விவாதங்களுக்கு நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் பதில் அளிப்பார் எனவும் பேரவைத் தலைவர் திரு

தனபால் தெரிவித்தார்

ரேஷன் உணவு மானியத்திற்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன செங்கோட்டையன் தமிழகத்தில் அரசுப்பள்ளிகளில் பயிலும் அனைத்து மாணாக்கருக்கும் இம்மாத இறுதிக்குள் ஸ்மாாட் கார்டு வழங்கப்படும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சா் திரு

ஈரோடில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு உதவிபெறும் பள்ளிகளில் மழலையர் வகுப்புகள் கொண்டு வருவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார் நீட் தேர்விற்கு பயிற்சி அளிக்கப்படுவதால் இந்த ஆண்டு அதிக அளவிலான மாணவர்கள் தேர்ச்சி பெறுவார்கள் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார்

தங்கமணி இன்று வழங்கினார்

உதகை வட்டாரப் போக்குவரத்து அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது தொடா்ந்து பாதுகாப்பான சாலை பயணம் குறித்த உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது ஜல்லிக்கட்டு திண்டுக்கல் மறவப்பட்டி கிராமத்தில் புனித அந்தோணியார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெறுகிறது

இருவரி அரியலூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் பிளாஸ்டிக் பைகளை முற்றிலும் தவிர்த்து பாரம்பரிய சணல் துணி காகிதப் பைகளை உபயோகித்து பிளாஸ்டிக் இல்லாத மாவட்டத்தை உருவாக்க பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி விஜயலெட்சுமி கேட்டுக்கொண்டுள்ளார்

இதில் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

கோவில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருள்மிகு விருதகிரீஸ்வரர் திருக்கோவிலில் மாசிமகத்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது

காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் திருக்கோவில் பிரம்மோற்சவ திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது

அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வருப தீபாராதணையும் உதயமார்த்தண்ட அபிஷேகமும் நடைபெற்றது